நரேந்திரமோடி கூறியுள்ளார்

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார்

வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அச்சுறுத்தலாக பயங்கரவாதம் உள்ளது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் கூறியுள்ளார் டிட்லி புயல் படிப்படியாக வலுவிழந்து வருகிறது இதனால் பாதிக்கப்பட்ட ஒடிசா

மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

திருச்சி விமானநிலைய சுற்றுச்சுவனர் ஏர் இந்தியா விமானம் உரசி சென்ற சம்பவம் குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு விமான போக்குவரத்து அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு உத்தரவிட்டுள்ளார்

நமது பாரம்பரியமாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

நலிவடைந்தவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டு வருவதாகவும் மனித உரிமைகளை பாதுகாப்பதிலும் இந்த ஆணையம் பெருமளவு பங்காற்றியிருப்பதாகக் கூறினார் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின்னர் நாட்டின் பெண் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாகக் கூறினார் ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் வேலைவாய்ப்புத் திட்டம் செல்வமகள் திட்டம் போன்றவை மக்களின் வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்துவதற்காகவே செயல்படுத்தப்பட்டதாகத் தெரிவித்தார் நாட்டின் ஒற்றுமையை பாதுகாப்பதிலும் நாட்டின் வளர்ச்சிக்கு உதவும் வகையிலும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் செயல்பட்டு வருவதாகத் தெரிவித்தார் விழாவில் பேசிய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மனித உரிமைகள் மட்டுமல்லாது விலங்குகளுக்கான உரிமைகளை பாதுகாப்பதிலும் இந்தியா முக்கிய நாடாக விளங்குவதாக பெருமிதம் தெரிவித்தார் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்குவதிலும் அவர்களுக்கு சம அந்தஸ்து வழங்குவதிலும் மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் கூறினார் உரிமை மீறல்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கு தொலை நிலை நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகத் தெரிவித்தார் மாற்றுத் திறனாளிகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகக் கூறிய பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய நீதித்துறை தகவல்களுக்கான கட்டமைப்பை உருவாக்கியதாகக் குறிப்பிட்டார் இந்த விழாவின் போது தேசிய மனித உரிமை ஆணையத்தின் இணையதளத்தில் மாற்றுத் திறனாளிகளும் புகார் அளிப்பதற்கு புதிய வசதியை பிரதமர் தொடங்கிவைத்தார் இத்தினத்தையொட்டி சிறப்பு அஞ்சல் தலையையும் உறையையும் பிரதமர் வெளியிட்டார்

ஜனநாயக நாட்டில் தகவல் பற்றாக்குறையைவிட அதிக அளவு தகவல் கிடைக்கச் செய்வது விரும்பத்தக்கது என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார்

பொதுவான மற்றும் தேசிய வளங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்ற தகவல்களை அறியும் உரிமை மக்களுக்கு உள்ளது என்றார் ஒருவர் மீது மற்றொருவர் நம்பிக்கை வைப்பதற்கு வசதியாக குடிமக்களுக்கும் அரசுக்கும் இடையே சமூக ஒப்பந்தம் குறித்த தகவல் உரிமை வளர்க்கப்பட வேண்டும் என்றும் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார்

அவரது பயணத்தின் போது அந்நாட்டு பிரதமர் திரு ஷின்சோ அபேயை சந்தித்து இருதரப்பு மண்டல மற்றும் சர்வதேச அளவிலான விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார் இந்திய பசிபிக் மண்டலம் மட்டுமல்லாது அமைதியையும் வளர்ச்சியையும் அடிப்படையாகக் கொண்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து இருநாட்டுத் தலைவர்களும் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளனர் உலக நாடுகளிள் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான திட்டங்களுக்கு பயங்கரவாதம் பெரும் அச்சுறுத்தலாக இருந்து வருகிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார் தஜகிஸ்தானின் துஸ்னவே நகரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு தலைவர்கள் மாநாட்டில் உரையாற்றிய திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் ஒவ்வொரு அரசாங்கமும் தங்களது நாட்டின் பாதுகாப்பு கருதி மற்ற நாடுகளுடன் ஒருங்கிணைந்து பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்புக்கு இந்தியா தனது முழுமையான ஆதரவை அளித்து வருவதாக தெரிவித்த அவர் பிரிவினைவாத சக்திகள் இளைய சமுதாயத்தை தவறான பாதையில் கொண்டு செல்வதை தடுக்க ஒவ்வொரு நாடும் முழு ஒத்துழைப்பை தரவேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் ஆஃப்கானிஸ்தானில் நிலையான அரசியல் தலைமையின்கீழ் கட்டுப்பாடான ஆட்சி நனடபெற்று அமைதி திரும்புவதற்கான அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்று திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் குறிப்பிட்டார் அந்நாடு பாதுகாப்பான நிலையான மற்றும் வலிமையானதொரு பொருளாதார சக்தியாக உருவாகவேண்டும் என்பதில் இந்தியா மிக்க ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஷாங்காய் கூட்டமைப்பு நாடுகளுடன் இணைந்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்று எரிசக்தியை கொண்டுவரும் முயற்சிகளுக்கும் நீடித்த வளர்ச்சி காண்பதற்கும் இந்தியா முழு ஒத்துழைப்பு தரும் என்று அவர் கூறினார்

மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மக்கள் ஆரோக்கிய திட்டம் மருத்துவ சேவையில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியின் ஒன்பதாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர் பெரும்பாலான மக்களுக்கு குறைந்த செலவில் சிறப்பான தரமான மருத்துவ சேலவ கிடைப்பதை உறுதி செய்ய இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்றார் மருத்துவக் கல்வியில் புதுமையை புகுத்தவும் நோயாளிகள் சாா்ந்த ஆராய்ச்சி மக்களின் சுகாதாரம் உயர்ந்த சேவை போன்றவற்றை தொலைநோக்கு சிந்தனையாகக் கொண்டு இலக்கு நிர்ணயித்து மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டுமென்றும் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டார் ஒடிசா மற்றும் ஆந்திரபிரதேசத்தை கடுமையாக தாக்கிய டிட்லி புயல் படிப்படியாக வலுவிழந்து வருகிறது இதன் காரணமாக ஒடிசாவில் ராயகண்டா கஞ்சம் கஜபதி மாவட்டங்களில் அங்காங்கே மழை பெய்துவருகிறது இந்த மாவட்டங்களின் பெரும்பாலான பகுதிகள் மழை வெள்ளத்தால் சூழ்ந்துள்ளன முகாம்களில் தங்கவைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு சமைக்கப்பட்ட உணவையே வழங்குமாறு இம்மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் திரு நவீன்பட்நாயக் உத்தரவிட்டுள்ளார் ஆந்திரபிரதேசத்தில் வடக்கு கடலோர பகுதிகளில் குறிப்பாக புரீகாகுளம் மாவட்டத்தில் டிட்லி புயலால் அதிகளவில் சேதம் ஏற்பட்டுள்ளது

திரு சந்திரபாபு நாயுடு புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை விமானம் மூலம் பார்வையிட்டார் அம்மாநிலத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இயல்பு நிலைக்கு கொண்டுவர தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் அயராது பணியில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

புயல் மற்றும் மழை வெள்ள பாதிப்புகளை சரிசெய்வதற்கும் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கும் தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என்று பிரதமர் உறுதியளித்துள்ளார் திருச்சியிலிருந்து தபாய்க்கு புறப்பட்ட ஏர் இண்டியா விமானம் விபத்துக்குள்ளானது குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக மத்திய விமானப் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு கூறியிருக்கிறார் இதுதொடர்பாக டுவிட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள அவர் சிவில் விமானப் போக்குவரத்து துறையின் உயரதிகாரிகள் சம்பவம் நடந்த இடத்திற்கு விரைந்திருப்பதாகவும் விமான விபத்து புலனாய்வு அமைப்பு அதிகாரிகளும் விசாரணையில் ஈடுபடுவார்கள் என்றும் தெரிவித்தார் ஏர் இண்டியா நிறுவனத்திற்கு உட்பட்ட அமைப்புகளில் விபத்து குறித்து விசாரிக்க சிறப்பு இயக்குனர் அடங்கிய குழுவை அந்த நிறுவனம் ஏற்படுத்தியிருப்பதாக அவர் கூறினார் பயணியர் பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்களை இந்தக் குழு ஆய்வு செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார் திருச்சியிலிருந்து இன்றுகாலை புறப்பட்ட ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானம் விமான நிலையத்தின் சுவரில் மோதியபடியே பறந்தது விமானத் துறை அதிகாரிகளிடம் பேசிய விமான ஒட்டுநர் எவ்வித பாதிப்பும் இல்லை என்று கூறிய பிறகே அனுமதி வழங்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் கொச்சியில் இந்த விமானம் தரையிறக்கப்பட்டது பயணிகள் அனைவரும் பத்திரமாக இறக்கப்பட்ட பின்னர் அவர்கள் துபாய்க்கு அனுப்பிவைக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் வாக்காளர் பட்டியலில் போலி வாக்காளர் பெயர் இடம் பெறுவது முற்றிலுமாக தடுக்கப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஒ பி ராவத் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று அகில இந்திய வானொலிக்கு பேட்டியளித்த அவர் ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பே போலி வாக்காளர்கள் இருப்பின் முற்றிலுமாக பட்டியலில் இருந்து அவர்களின் பெயர் நீக்கப்பட்டுவிடும் என்று கூறினார் தேர்தல் நடைபெறவுள்ள மத்தியபிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் வரைவு வாக்காளர் பட்டியலை அளிக்கக்கோரி காங்கிரஸ் கட்சி தாக்கல் செய்த மனுக்களை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ள நிலையில் தலைமை தேர்தல் ஆணையர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார்

முன்னதாக டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் பேட் செய்ய தீர்மானித்தது இரண்டு போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரின் முதல் ஆட்டத்தில் இந்தியா வெற்றிபெற்றது

டுவெண்டி டுவெண்டி மகளிர் கிரிக்கெட் தரவரிசையில் இந்தியா ஐந்தாவது இடம் பெற்றுள்ளது சர்வதேசக் கிரிக்கெட் குழு இன்று வெளியிட்ட பட்டியலில் மூன்று முறை உலகக் கோப்பை வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலிடம் பெற்றுள்ளது மகளிருக்கான கட்டை எறியும் போட்டியில் இந்தியாவின் ஏக்தா பைய்யன் தங்கப்பதக்கம் வென்றார்